இந்தியாவின் உற்பத்தி திறன் குறித்த நம்பிக்கை சர்வதேச அரங்கில் நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பொருளாதாரத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உறுதிபாடும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான கட்டமைப்ப உருவாக்கி தருவதிலும் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருவதாக குடியரகத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார்

விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக்கும் இலக்கை எட்ட புதிய வேளாண் மசோதாக்கள் பேருதவி செய்யும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறத்தினர் இதற்கு பதிலளித்த திரு தோமர் விவசாயிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் சட்டங்களில் என்ன குறைபாடு உள்ளது என்பதை தெரிவிக்கவில்லை என்றார் தவறான வழிகாட்டுதல் காரணமாக மண்டிகளுக்கு எதிராக போராட வேண்டிய விவசாயிகள் புதிய சட்டங்களுக்கு எதிராக போராடுகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார் விவசாயிகள் நிறுவனங்களுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்ததத்தில் இருந்து எந்த நேரத்திலும் விலக புதிய சட்டங்கள் அனுமதிப்பதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்கள் உற்பத்திப் பொருட்களை வெளிச்சந்தைகளில் விற்கும் போது எவ்வித வரியும் செலுத்த தேவையில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று விவாதம் முடிவடைந்த நிலையில் அவை ஒத்தி வைக்கப்பட்டது வரும் திங்கட்கிழமை இதற்னன பதிலுரை வழங்கப்படும் மக்களவையிலும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்றும் அவையின் மையப் பகுதிக்கு வந்து முழக்கமிட்டதால் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன இதனையடுத்து வரும் திங்கட்கிழமை வரை மக்களவை நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டன

இதற்கான நிதி ஆதாரம் வரும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இந்த கடன் தள்ளுபடி நடவடிக்கையால் விவசாயிகள் வரும் ஆண்டில் பயிர் சாகுபடியை தொடர வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார் தமிழகத்தில் மனழ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பயிர்ச்சேதங்கள் குறித்து மத்தியக்குழுவினர் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர் மத்திய உள்துறை இணைச் செயலர் திரு அசுதோஷ் அக்ளிஹோத்ரி தலைமையிலான மத்தியக் குழுவினர் இரண்டு பிரிவாக பிரிந்து பல்வேறு மாவட்டங்களில் நேற்றும் இன்றும் ஆய்வு நடத்தினர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமஸழ காரணமாக அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன குயவன்குடி கழுகூரனி திருப்புல்லானி ஆர் எஸ் மங்கலம் நயினார் கோயில் ஆகிய இடங்களில் மத்தியக் குழுவினர் பாதிப்புகளை ஆய்வு செய்தனர் மற்றொரு குழுவினர் கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் புவனகிரி வட்டத்தில் பல இடங்களில் அவர்கள் பாதிப்புகளை பார்வையிட்டனர் பயிர்ச்சேத விவரங்கள் குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மத்தியக்குழுவினர் தெரிவித்தனர் ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது

காணொலி வாயிலாக இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்

ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதாள வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வரும் நிதியாண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக கணிக்கப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை ஆய்வுக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய வங்கியின் கவர்னர் திரு சக்திகாந்த் தாஸ் இதனை தெரிவித்தார் ரெப்போ விகிதம் நான்கு சதவீதமாகவே தொடரும் என்றும் அவர் கூறினார் இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டுக்கான நகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்க விகிதம் ஐந்து புள்ளி இரண்டு சதவீதமாக மதிப்பிடப்பட்டுள்ளது

சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள வாக்காளர்களுக்கு அடையாள அட்டைகள் விரைவு அஞ்சலில் அனுப்பப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்னக அஞ்சல் துறையுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

சென்னையில் இன்று தொடங்கிய ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது அந்த அணியின் கேப்டன் ஜோ ரூட் சிறப்பாக விளையாடி கதம் அடித்தார் தொடக்க அபட்டக்காரரான டாம் சிப்லியுடன் இவர் இணை சேர்ந்து நிதானமாக விளையாடி ரன் சேர்த்தனர்